மனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது

குடும்பங்கள் பயனடையும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் மனு பாக்கர் சவுரப் சௌத்ரி இணை தங்கப் பதக்கம் வென்றது

தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு இன்று ஆற்றிய உரையில் அவர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் மிஷன் சக்தி என பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தின்கீழ் விண்ணில் வலம்வந்த செயற்கைக்கோள் ஒன்று மூன்று நிமிடங்களில் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இதனை செயல்படுத்திய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் சோதனை எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல எவ்விக இந்த என்றம் சர்வகேச விதிமுறைகளையும் மீறவில்லை என்றும் பிரதமர் தெளிவுப்படுத்தினார் இத்தகைய திறன் கொண்ட நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் வலிமையான நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதற்கு மேலும் ஒரு சான்றாக இது திகழும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் மேலும் ஒரு மைல்கல் இது என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருப்பினும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருக்கும் போது தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக பிரதமர் உரையாற்றியது குறித்து மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் அஇஅதிமுக நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மத்தியில் நிலையான ஆட்சி ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் வலிமையான முடிவு எடுக்கும் திறன் கொண்ட பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார்

தங்கள் பதவியை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்த போது மாநிலத்தின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை மக்கள் அறிந்திருப்பதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார்

இதன்மூலம் ஏழ்மையின் பிடியில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பல்வேறு பொருளாதார நிபுணர்களை கலந்தாலோசித்த பின்னர் தான் காங்கிரஸ் இத்திட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் திரு சிதம்பரம் கூறினார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை ஆளும் கட்சியினர் மீறி வருவதாகவும் அதற்கு காவல் துறை துணை போவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

அரியலூர் சிதம்பாம் ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழிற்பேட்டையை உருவாக்க வேண்டும் என்பதே சிதம்பரம் தொகுதி மக்களின் எதிர்பார்பாக்க உள்ளது சிதம்பரம் மக்களவை தொகுதியில் இருந்து ராம்குமார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் நேரிட்ட வெடி விபத்தில் ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர்

இதில் இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் திடீரென்று வெடி விபத்து ஏற்பட்டது

மன்னார்குடி கோட்டாட்சியர் புண்ணியக்கோட்டி காவல் துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் மற்றம் ஏராளமான போலீசார் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த தீயணைப்பு படையினர்

மன்னார்குடியில் இருந்துட விஜயகுமார் மாவட்ட செய்திகள் வாக்காளர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகள் மற்றும் பொது மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டகு

கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி மற்றம் ஒசூர் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணும் மையத்ததை பொது பார்வையாளர் இன்று ஆய்வு செய்தார் சேலத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுச்செல்லப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொலுசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச்சுடும் போட்டியின் கலப்பு இரட்டையர் குழு பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் சவுரப் சௌத்ரி இணை தங்கப் பதக்கம் வென்றது

மலேஷியாவின் இப்போவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் மன்தீப் சிங் அடுத்தடுத்து மூன்று கோல் அடித்து ஹாட்ரிக் சாதனை படைத்தார் இந்தியன் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா சாய் பிரனீத் ரியா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது